தேசிய ஆண்ய மா க மாற்றுவதற்கு அம்த்தியா அமைச்சரவை இடுப்பதல் அளித்துள்ளது

தமி ழக சட்டப் பேரவையில் முன்னாள் முதலமைச்சா் க ருணாநிதி பிரதமாப் வாஜ்பாய் உள்ளிட்ட தலைவாம்களின் மறைவபகம் கு இரங்கல் தொடிவிக்கப்பட்டா பின்னாட்டா அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன

அறிவியல் தொ ழ ில் நுட்பத்துறையின் வளர்ச்சிக் கு ஊக்க மளிக்கப்பட்டு வருவதை உணர்த்தும் வகையில் பிரதமர் ஐந்தாவது முறையாக இந்த மாநாட்டில் உரையா ற் றவள்ளாா்

இந்த நிகழ் க்சிக் குப் பின்ளா் குர்தாஸ் பூ ர் செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறவுள்ள பேரணியில் உரையா நட்றவ ள்ளார்

பட்துதில் லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவ மேற் கொள்ளப்பட்டது இதன்படி தேசிய ககாதார ஆணையம் என் அந்த அமைப்பட பெயர்மாற்றம் செய்யப்பட்டுள்ளது

தொ ழ ி ற் சங்க சட்டத்தில் மே ற் கொள்ளப் பட்ட தி ருத்தங்களுக்கு ம் இதில் ஒப்பதல் அளிக்கப்பட்டது அஸ்ஸாம் ஒப்பந்ததில் இடம்பெற்றுள்ள பிரிவினை செயல்படுத்துவதற்கு உயர்நிலைக்குழு ஒன்றை ஏ ற் ப டுத்துவதற் கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது

தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதன் மூலம் இரு நகரங்களுக் கு இடையேயான பயண தூர் ம் தற் போதுள்ள பதி னொன்றனரை மணி நேரம் என்பது எட்டு மணி நேரமாக குறைய மல் என்று அவால் தொிவித்தாால் கான் பஆா் மற் றும் அலகாபாத்தில் மட்டுமே இந்த ரயில் நின்று செகல்லும் என்றும் அவாப் கூறினாாப்

அப்போது பேசிய மாநிலங்களவைத் தலைவாம் தி ரு வெங்கையா நாயப் டுப் மக்கள்வ நடவடிக்கைகள் குறபித்து இங்கு விவாதிக்க இயலாது என்றாா்

இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டன அவை மீண்டும் கூடிய போ தும் இதே நிலை நீடித்ததால் அஇ அதி முக வைச் சோ ்ந்த மேலும் ஏழு உறுப்பினா கள் நான் குட்டு அமாம்வ களில் பங்கேற்பதிலி ருந்து சல்பெண்ட் செய்யப்படுவதாக மாமக்களவைத் தலைவாம் திரும்தி பாக்மித்தரா மகாஜன் அறிவித்தாா்

இதன் பின்னாட்டி மறைந்த தலைவாட்களுக்கு அதுக்கலி செலு தம்து ம் வகையில் அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்க பட்பட்டது தி ருவாரு ா் சட்டப் பேரவைத் தொ குதி இனடத்தோம்தலுக்கான வேட்ப ம னு தாக்கல் இன்று தொடங்கியது ம் னுக்களை தாக்கல் செய்ய வரும் பத்தாம் தேதி கடைசி நாளா கும் ்

கு ஜ ராத் மா நிலத்தில் ஏழை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கு ம் முகாம் இன்று தொடங்கியள்ளது

போாட்ட் பிளேயாபில் உள்ள வீரா் சாவா்கா் சாவ்தேச விமான நிலையத்தில் உள்ளை குடியேற்ற செய்தனை மையம் அங்கீகாிக் கப்பட்ட மையமாக அறிவிக்கப்பட்டுள்ளது

வருவதாக தொடிவிக்கப்பட்டுள்ளது பத்து மாடி குடியி ருப்பப்ப்ப்பு பகுதியாள இதில் கடந்த திங்கட்கி ழமை இந்த விபத்து நோபிட்டது

கா் நாடக மா நிலம் விஜயநகாில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அஸ்ஸாமின் இன்று பங் கேற்கவள்ளாா்